காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றன

மாநில ஆளுநர்கள் துணை நிலை ஆளுநர்களின் இரண்டு நாள் மாநாடு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தொடங்குகிறது

பிரதம் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிா்ந்து கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

துறையினர் உயிர்த்தியாகம் செய்தனர்

அடமுவை வென்றார் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ந்து விவாதித்து வருகின்றன இதுதொடர்பாக மூன்று கட்சிகளின் கூட்டுக்கூட்டம் நேற்று மாலை மும்பையில் நடைபெற்றது காங்கிரஸ் சார்பில் திரு அமமத் பட்டேல் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் சிவசேனா சார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்ரே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சுப் ராவத் ஆகியோர் பங்கேற்றனர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் திரு ஜெயந்த் பட்டேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சரத்பவார் சிவசேனா கட்சித்தலைவர் திரு உத்தவ் தாக்ரே தலைமையில் புதிய அரசு அமையும் என்று கூறினார் மாநில ஆளுநர்கள் மற்றும் துணை நிலை ஆளுநர்களின் இரண்டு நாள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமயில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது பழங்குடியினர் விவகாரம் வேளாண்மை சீர்திருத்தம் நீர் மேலாண்மை திட்டம் உயர்கல்விக்கான புதிய கல்விக்கொள்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படவுள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் சட்டத்துறை அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா நீர் வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்கவுள்ளனர் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் தலைமச் செயல் அதிகாரி மற்றும் பல்வேறு அமைச்சகங்களின் உயர் அதிகாரிகளும் ஆளுநர் மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதம் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 பிரதமரின் ஹிந்தி உளரக்குப் பிறகு அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும் இது இரவு எட்டு மணிக்கு மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியற்றின் யூ ட்யூப் அலைவரிசைகளிலும் மொனபல் செயலி யிலும் கேட்கலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விதர்பா பகுதியில் பயிர்சேதம் குறித்து மதிப்பீடு செய்யும் மத்தியக்குழு அதிகாரிகள் நேற்று தங்களது நான்கு நாள் ஆய்வை தொடங்கினர் அமைச்சகங்களுக்கு இடையேயான இக்குழுவின் தலைவரும் பருத்தி மேம்பாட்டு இயக்குநருமான திரு ஆர் பி சிங் தலைமயிலான இக்குழுவினரிடம் அமராவதி கோட்ட ஆணையர் திரு பியூஷ் சிங் சேத விவரங்கள் குறித்து விளக்கினார்

மும்பையில் இந்திய ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் பேசிய அவர் சிக்கலான நடைமுறைகளை களைந்து வரி வசூலை அதிகரிக்கும் வகையில் இது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர தெரிவித்தார்

நாக்பூரில் வேளாண்மை கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் வேளாண்மையில் சிறந்த பயிற்சி அளிப்பதற்கான நிரந்தர இடம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் தொழில் மற்றும் அறிவியல் மையங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

இக்கண்காட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது அரங்குகளை அமைத்துள்ளன கால்நடைகளும் இக்காண்ட்சியில் இடம்பெற்றுள்ளன சென்னையில் அதிநவீன மருந்து உற்பத்திப் பூங்கா விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் பல்கலைக்கழகத்தில் நேற்று தேசிய மருந்தியல் வாரவிழாவை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் கிங்ஸ் மருத்துவமனையின் கிளையை அமைப்பதற்கு ஆயத்தப்பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் மாநில அரசு மருத்துவர்களுக்கு கிங்ஸ் மருத்துவமனை மூவம் பயிற்சி அளிக்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார் மருத்துவ பட்டமேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இட ஒதுக்கீடு உறுதி செய்யப்படுவது குறித்து தமிழக அரசு சார்பில் மத்திய அரசிடம் வலியுறத்தப்படும் என்றும் அமைச்சர் திருவிஜயபாஸ்கர் தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநிலம் லத்தேகர் மாவட்டத்தில் நக்சவைட்டுகள் நடத்திய தாக்குதலில் நான்கு காவல் துறையினர் உயிரிழந்தனர் லுக்கியாடன்ட் கிராமம் அருகே நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவில் இவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது நக்சவைட்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்தாக்குதலுக்கு ஜார்கண்ட் முதலமைச்சர் திரு ரகுபர்தாஸ் கண்டனம் தெரிவித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் வீரர்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமானது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நாடே உறுதணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அசாம் மாநிலம் ரங்கியா ரயில்வே கோட்டத்தில் தண்டவாளங்களை கடக்கும்போது விலங்குகள் உயிரிழப்பது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அகில இந்திய வானொலியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ரங்கியா ரயில்வே கோட்ட மேலாளர் திரு

ஜப்பான் நாட்டின் நகோயா நகரில் நடைபெற்று வரும் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாட்டின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்துப் பேசினார்

புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட்அப் சிறு குறு மற்றும் நடுத்தர துறைகளில் காப்புரிமை எளிமையாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச உயிரி இந்தியா மாநாட்டில் அவர் விருதுகளை வழங்கி இவ்வாறு பேசினார் நாடு பொதுவான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உணவு பதப்படுத்துதல் கைத்தறி தேயிலை மூங்கில் மீன் பிடித்தல் இயற்கை வேளாண்மைத்துறையில் நல்ல வளர்ச்சி காணப்பட்டுள்ளதாகக் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் அடுத்த ஐந்தாண்டிற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து லட்சம் கோடி டாவர் அளவிற்கு உயர்த்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்தார் கல்கத்தா பல்கலைக்கழக சேர்க்கை விண்ணப்பத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் மூன்றாம் பாலினத்தவருக்கான கட்டமும் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

காற்று மாசுக்கு எதிராக தினசரி அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் காற்று மாசு மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு அவர் பதில் அளித்து பேசினார் காற்று மாசுவை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகக் கூறினார்

துபாய் சர்வதேச குத்துச்சண்டைப் போட்டியில் இந்திய வீரர் விஜேந்தர் சிங் வெற்றி பெற்றார்